் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளா்ச்சிக்காக மட்டும் ஆறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன

வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் சிக்கியுள்ள மீனவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாா கூறியுள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் ஆறு அறிவிப்புகள் இடம்பெறுவதாகத் தெரிவித்தாா் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எவ்வித உத்தரவாதமும் இன்றி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடுவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதியம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவா் அறிவித்தாா் தொழில் நிறுவனங்களை வறையறுப்பதற்கான வரம்புகள் சிறு குற மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்காக வழங்கப்பட்ட சலுகை மேலும் மூன்று மாதத்திற்கு நீட்டிக்கப்படும்

அரசு ஒப்பந்ததாரா்களுக்கு தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை முடிப்பதற்கு கூடுதலாக ஆறு மாத கால அவகாசம் அளிக்கப்படும் கட்டுமான தொழில் நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை நிறைவேற்ற கூடுதலாக ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் கூடுதலாக செலுத்திய வருமான வரி உடனடியாக திருப்பி வழங்கப்படும் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசமும் நீட்டிக்கப்பட்டள்ளது போன்ற அறிவிப்புகளையும் திருமதி நிா்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார்

மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதேபோல் பிற மாநிலங்களில் சிக்கியுள்ள மீனவர்கள் அழைத்து வரப்பட்ட விவரங்களையும் திரு ஜெயக்குமார் அந்த அறிக்கையில் எடுத்துரைத்துள்ளார்